இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நிதின் கட்கரி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார்

பின்னர் இந்த நிகழ்ச்சியின் போது ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பிரதமர் கலந்துரையாடவுள்ளார் செங்கற்பட்டில் இன்று நடைபெறும் விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கலந்து கொள்கிறார் இதில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளையொட்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செப்யட்பட்டுள்ளதாகவும் வாஜ்பாய் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட மாபெரும் தலைவர் என்றும் தெரிவித்தார்

இதையொட்டி மக்களவை செயலகத்தால் தொகுக்கப்பட்டுள்ள நாடாளுமன்றத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்ற தலைப்பிலான நூலை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிடுகிறார் வாஜ்பாயின் வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்கள் அவரது பல்வேறு பணிகள் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய குறிப்பிடத்தக்க உரைகள் மற்றும் வாஜ்பாயின் அரிய புகைப்படங்கள்இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன

இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்நாளில் மக்களின் வாழ்வு அமைதி நல்லெண்ணம் கருணை நிறைந்ததாக அமையட்டும் என தெரிவித்துள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மனித குல மேம்பாட்டிற்காக இயேசு பிரான் போதித்த கருணை மற்றும் மன்னிப்பு போன்றவற்றை இந்நாள் உறுதிப்படுத்துவதாக அமையட்டும் என்று தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நரேந்திர மோடி காணொலிக் காட்சி வாயிலாக தொடக்க உரையாற்றினார் இன்று மாலை நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பங்கேற்று உரையாற்றவுள்ளார் இதள் ஒரு பகுதியாக நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச அறிவியல் திரைப்பட விழாவும் இன்று நிறைவடைகிறது

ராம்சார் ஈர நிலப் பகுதியாக லடாக் யூளியன் பிரதேசத்தின் சோ கார் பகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தத் தகவலை தமது ட்விட்டர் பக்கத்தில் மத்திய சுற்றுக்துழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேசர் பதிவிட்டுள்ளார்

பல்லுயிர் பெருக்கத்திற்கும் கற்றுச் தழவைப் பேனுவதற்கும் அவசியமான ஈரநிலங்களின் சர்வதேச வலைப்பின்னலை மேம்படுத்திப் பேணிக்காப்பதே ராம்சார் ஒப்பந்தத்தின் நோக்கமாகும்

பாரம்பரியம் மொழி வளர்ச்சி சுதந்திரப் போராட்டம் சுற்றுலா உள்ளிட்டவை தொடர்பான திட்டப் பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் அவை தொடர்பாள படங்களை எடுக்க இந்த அனுமதி வழங்கப்படுவதாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புது தில்லியில் காணொலிக் காட்சி மூலம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதன் மூலம் கட்டணம் செலுத்துவதற்காக சுங்கச்சாவடிகளில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றார் மேலும் நேரத்துடன் எரிபொருள் சேமிப்புக்கும் இது உதவும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

புது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு அரைாக் புநீவஸ்தவா தற்போது இந்தத் திட்டத்தின் எட்டாவது கட்டம் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை ஆயிரத்து ஐந்து விமானங்கள் இந்தக் கட்டத்தில் இயக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் பிரிட்டனில் நிலவும் தற்போதைய தழலைக் கருத்தில்கொண்டு வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் இயக்கப்பட்டுவந்த விமான போக்குவரத்து சேவை அந்நாட்டுக்குதற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எல்லை பிரச்சினை தொடர்பாக சீனாவுடன் மூத்த இரானுவ கமாண்டர்கள் நிலையிவான ஒன்பதாவது சுற்றுப் பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்று அவர் கூறினார் நேபாளத்தில் தற்போது நிலவும் அரசியல் தூழல் குறித்து குறிப்பிட்ட அவர் இது அந்நாட்டின் உள் விவகாரம் என்றார் நேபாளத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் திருஅனுாக் பூநீவஸ்தவா தெரிவித்தார் நாடுமுழுவதும் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் மக்கள் ஆரோக்கியத் திட்டத்தின் கீழ் இதுவரை ஒன்றரைக் கோடி பேர் சிகிச்சை பெற்று பலள் அடைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தத் திட்டம் மற்றும் தேசிய சுகாதார இயக்கத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் இந்து பூஷன் அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்புப் பேட்டியில் இந்தத் திட்டத்தை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகக் கூறினார் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் திறன்களை வளர்த்து இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக மைக்ரோசாப்ட் நிறுவனம் மற்றம் நாஸ்காமுடன் மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது நாடு முழுவதிலும் உள்ள மூவாயிரம் தொழில் பயிற்சி நிறுவனங்களில் படிக்கும் சுமார் ஒரு வட்சத்து இருபது ஆயிரம் மாணவர்களுக்கு இதன் மூலம் பயிற்சி அளிக்கப்படும் என பயிற்சித் துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இது குறித்துக் கருத்துத் தெரிவித்த திறன் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு மகேந்திர நாத் பாண்டே இந்த பெருந்தொற்றுக் காலத்தில் விரைவான முறையில் டிஜிட்டல் பயன்பாடுகளுக்கு மாற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகக் கூறினார் இந்தப் புதிய நடவடிக்கை மூலம் தொழில்நட்பத் திறன்கள் வளர்க்கப்படுவதுடன் சந்தையை அடிப்படையாகக் கொண்ட திறன்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பொருள் வாரியான கிடங்குகளை துறைமுகங்கள் மற்றும் தேசிய நீர் வழித் தடங்களில் அமைக்க மத்திய கப்பல் துறைஅமைச்சகம் முடிவு செய்துள்ளது போக்குவரத்துச் செலவுகளைக் குறைக்கவும் சரக்குகள் விநியோகத்தை மேம்படுத்தவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கப்பல் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரதமரின் உணவு பதப்படுத்துதல் குறு நிறுவனங்கள் உதவித் திட்டத்தின் மூலம் பழங்குடியினர் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

வியட்நாமின் ஹோசிமின் நகரத்தை சென்றடைந்தது ஒடிஷா மாநிலம் ரூர்கேவாவில் சர்வதேச தரத்திவான ஹாக்கி எமதாளம் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் தெரிவித்துள்ளார் இந்த மைதானம் கட்டி முடிக்கப்படட பின் இதுவே நாட்டின் மிகப்பெரிய ஹாக்கி மைதானமாக திகழும் என்று அவர் கூறியுள்ளார்

இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம்